இங்கிலாந்திவிருந்து உருமாற்றம் பெற்ற கோவிட் தொற்று பரவிவரும் நிலையில் இந்தியாவில் சிகிச்சை முறையில் எந்த மாற்றமும் தேவையில்லை என்று தேசிய பணிக்குழு முடிவு செய்துள்ளது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

சிங்கு எல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்வராஜ் இந்தியா அமைப்பின் தலைவர் திரு யோகேந்திர யாதவ் மத்திய அரசுடன் அடுத்த சுற்று பேச்சு வார்த்தை நடத்த வேளாண் சுட்டங்களுக்கு எதிராக போராடும் அனைத்து விவசாய தலைவர்கள் மற்றும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் பரஸ்பரம் முடிவு செய்துள்ளதாக கூறினார் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விவசாய சங்கங்களுக்கு மத்திய வேளாண்துறை இணைச்செயலாளர் திரு விவேக் அகர்வால் கடந்த வியாழக்கிழமை அழைப்பு விடுத்திருந்தார் தேதி மற்றும் நேரத்தை முடிவு செய்யுமாறும் விவசாயிகளை அவர் கேட்டுக்கொணடிருந்தார்

காணொலி காட்சி மூலம் மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிராவின் சங்கோவா பகுதியிலிருந்து மேற்கு வங்கத்தின் ஷாலிமர் வரையிலான சேவையை தொடங்கி வைக்கிறார் விவசாயிகள் ரயில் மூலம் காய்கறிகள் மற்றும் பழங்களை ஏற்றி செல்வதற்கு போக்கவரத்து கட்டணத்தில் ஐம்பது சதவீத மானியத்தை மத்திய அரசு வழங்கி வருகிறது நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர்

இந்த ரயில்கள் மூலம் காய்கறிகள் மற்றும் பழங்களை தடையின்றி கொண்டுசெல்ல மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூக்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் தனது பயணத்தின் இரண்டாவது நாளான நேற்று இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் வதோதரா சர்வதேச வளாகத்தை திறந்து வைத்தார் பாரம்பரிய நடைபாதை காய்கறிகள் மற்றும் மவர் சந்தை மேம்பாடு ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை முறை ஆகிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நான்கு நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசு தலைவர் நாளை தில்லி திரும்புகிறார் பொதுவாழ்வில் நற்பண்புகள் குறைந்துவருவது குறித்து குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு கவலை தெரிவித்துள்ளார்

அரசியல்வாதிகள் நன்னடத்தையுடன் செயல்படுவதை சும்பந்தப்பட்ட கட்சிகள் உறுதி செய்ய வேண்டுமெனவும் திரு வெங்கைய்யா நாயுடு கேட்டுக் கொண்டார் மணிப்பூர் மாநிலத்தில் ஏழு திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார் அசாம் மாநிலத்திற்கு நேற்று பயணம் மேற்கொண்ட அவர் பல்நோக்கு மருத்தவமனை சட்டக்கல்லூரி ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டினார் இதையடுத்து மணிப்பூர் செல்லும் திரு அமித் ஷா இரண்டு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மாநிலம் முழுவதும் மின்னனு அலுவலகங்கள் திட்டத்தை தொடங்கி வைப்பதுடன் இம்பால் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார் இங்கிலாந்திலிருந்து உருமாற்றம் பெற்ற கோவிட் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியாவில் பரிசோதனை சிகிச்சை மற்றம் கண்காணிப்பு முறைகளில் மாற்றம் செய்வது குறித்து தேசிய பணிக்குழு ஆலோசனை நடத்தியது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தலைவர் பேராசிரியர் பல்ராம் பார்கவா நிதி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் வினோத் பால் ஆகியோர் தலைமையில் இந்தக் கூட்டம் நடைபெற்றது இங்கிலாந்தில் உருமாற்றம் பெற்ற கோவிட் தொற்று வேகமாக பரவும் தன்மை கொண்டதால் தொற்று பாதிப்புக்கு உள்ளான நபர்களை கண்டறிந்து பரவலை தடுக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டது எனினும் தற்போது பின்பற்றப்பட்டு வரும் சிகிச்சை முறைகளில் எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டியதில்லை என்று பணிக்குழு முடிவு செய்தது நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் எடுத்துரைத்தது

தொற்று உறுதியானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்படுவதாகவும் அந்த மையம் தெரிவித்தது இங்கிலாந்தில் உருமாற்றம் பெற்றுள்ள கோவிட் தொற்று தமிழகத்தில் நுழைந்து விடாமல் தடுக்க தீவிர கண்காணிபபு அவசியம் என்று தலைமைச் செயலாளர் சண்முகம் அறிவுறுத்தியுள்ளார் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் எந்த வகையிலும் தொற்று நுழைந்துவிடாதபடி பரிசோதனைகளை தீவிரப்படுத்துவதடன் உயிரிழப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார்

மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்காள முக்கிய அறிவிப்பை அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு வெளியிடவுள்ளதாக டுவிட்டரில் அவர் குறிப்பிட்டுள்ளார் வழக்கமாக செய்முறை தேர்வுகள் ஜனவரி மாதத்திலும் எழுத்து தேர்வு பிப்ரவரி மாதத்திலும் தொடங்கி மார்ச் மாதத்தில் நிறைவடையும் கொரோனா தொற்று கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை தேர்வுகளை நடத்த வாய்ப்பு இல்லை என்று பொக்ரியால் ஏற்கெனவே அறிவித்திருந்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று கத்தார் செல்கிறார் வெளியுறவு அமைச்சராக பதவியேற்ற பிறகு கத்தாருக்கு முதல்முறையாக பயணம் மேற்கொள்ளும் அவர் அந்நாட்டின் துணைப்பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது அப்துல் ரகுமான் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகிறார் அப்போது இருதரப்பு விவகாரங்கள் மற்றும் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார்

கர்நாடகாவில் இரண்டாவது கட்ட உள்ளாட்சி தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது

மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பதிவாகும் வாக்குகளை எண்னும் பணி வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இங்கிலாந்தில் உருமாற்றம் பெற்ற கோவிட் தொற்று பரவிய நிலையில் வெளிநாட்டினர் வருவதற்கு ஜப்பான் அரசு நாளை முதல் தடை விதித்துள்ளது உருமாற்றம் பெற்ற தொற்று ஐப்பானைச் சேர்ந்தவருக்கு தாக்கியிருப்பது நேற்று முன்தினம் உறுதி செய்யப்பட்டது

தாயகம் திரும்பிய பிறகு மீண்டும் ஒரு பரிசோதனை நடத்தப்படும் என்றும் ஜப்பாள் அரசு கூறியுள்ளது ஸ்லோவேக்கியாவில் மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது

ராஜஸ்தான் தெலங்கானா ஆந்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் புதிதாக வெள்ள முன் கணிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்சில் இந்திய அணி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் கேரளா அணி ஐதரபாத் அணியை எதிர்கொள்கிறது